முதலமைச்சர் திரு எடப்பாடி

பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அரசு வேளாண் வளர்ச்சியை நோக்கி முன்னெடுத்து செல்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு

ரிசா்வ் வங்கியின் இருமாத கடன் கொள்கையில் ரிப்போ மற்றும் மாற்று ரிப்போ வட்டி விகிதங்களில் மாற்றம் எதுவும் இல்லாமல் தந்போதையை நிலை தொடரும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார் இந்தியாவிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வருகிறது

எடப்பாடி

பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதோடு அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான நிதி ஆதாரமும் வரும் நிதி நிலை அறிக்கையில் ஏற்படுத்தப்படும் என்று தெரிவித்தார்

ஓ

சட்டப்பேரவையில் இன்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் ஓ

ஒரு சில விவசாயிகளின் வங்கிகணக்கு பற்றி விவரங்கள் சாியாக இல்லாததால் அது திரும்ப வந்திருப்பதாகவும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அதனை சரிசெய்து மீண்டும் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் தொடர்ந்து இதுகுறித்து பல்வேறு விவரங்களை தெரிவித்த வருவாய்த்துறை அமைச்சர் திரு

இதை தொடர்ந்து பேசிய உயர்கல்வி மற்றும் வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு

மாநிலங்களவை பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் மத்திய அரசு வேளாண் வளர்ச்சியை நோக்கி முன்னெடுத்து செல்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் குடியரசுத்தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் இன்று உரையாற்றிய அவர் விவசாய பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற பலசுற்று பேச்சுவார்த்தைகளின்போது எந்த ஒரு வேளாண் சங்கமும் உரிய வழிமுறைகளை எடுத்துரைக்கவில்லை என்று குறிப்பிட்டார் வேளாண் சட்டங்கள் மூலம் விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களை மண்டிகளுக்கு வெளியேயும் சந்தைப்படுத்த முடியும் என்று சுட்டிக்காட்டிய அவர் வெளிசந்தைகளில் விவசாயிகள் வரி வேண்டியதில்லை செலுத்த என்றும் சுட்டிக்காட்டினார் எதிர்க்கட்சிகளின் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்த அமைச்சர் விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் வகையில் புதிய வேளாண் சட்ட ஒப்பந்தங்களிலிருந்து விவசாயிகள் விலகி கொள்ள வழிவகை செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

கோவிட் சூழலில் நம்நாடு தன்னிகரற்ற ஒழுங்குமுறையை கையாண்டதாக கூறிய அவர் பிரதமர் மேற்கொண்ட முடிவுகளுக்கு ஏற்ப குடிமக்கள் செயலாற்றியதால் இத்தொற்றிலிருந்து விரைந்து மீண்டு வர முடிந்ததாக குறிப்பிட்டார் பிரதமர் திரு

நிறுவனங்கள் பயன்பெறவே இந்த சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக தனியார் குற்றம் சாட்டிய அவர் குடியரசு தினத்தன்று செங்கோட்டையில் நடைபெற்ற வன்முறை சம்பவம் குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் கோரினார் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு

புல் பட்டேல் பேசுகையில் கோவிட் தொற்றை கையாள்வதில் மத்திய மாநில அரசுகள் மேற்கொண்ட முயற்சிகளை பாராட்டினார்

சிவசேனா பகுஜன் சமாஜ் இந்திய கம்யூனிஸ்ட சிரோன்மணி அகாலிதள் உறுப்பினர்களும் வேளான் சட்டங்களை திரும்பபெற வேண்டும் என்று வலியுறுத்தினர்

இந்நாடுகளின் மனித இயற்கை வளங்களும் ஆற்றலும் சரியாக பயன்படுத்தப்பட்டால் மனித சமுதாயத்திற்கும் உலகளாவிய வளர்ச்சிக்கும் ஒரு புதிய பரிமாணம் உருவாகும் என்றார் இந்நிகழ்ச்சியில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர்

பிசர்வ் வங்கி ரிசர்வ் வங்கியின் இருமாத கடன் கொள்கையில் ரிப்போ மற்றும் மாற்று ரிப்போ வட்டி விகிதங்களில் மாற்றம் எதுவும் இல்லாமல் தற்போதையை நிலை தொடரும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார்

பியூஷ்கோயல் நாட்டின் பொருளாதாரத்திற்கு புத்துயிர் அளிப்பதில் ரயில்வேத்துறை ஒரு உந்துசக்தியாக திகழும் என்று ரயில்வே அமைச்சர் திரு